அப்போது இந்தியா பூட்டான் இருதரப்பு உறவுகள் உயர்நிலை பரிமாற்றம் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதனையடுத்து அவர்கள் செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்தனர்

பூட்டாளின் வளர்ச்சியில் உண்மை நண்பனான இந்தியா முக்கிய பங்காற்றும் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்தார்

பூட்டாளில் அமைக்கப்பட்டு வரும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தரைநிலையம் விரைவில் முடிவடையும் என்றும் இதன் மூலம் பூட்டான் பயனடையும் என்றும் தெரிவித்தார்

இந்த பயனத்தின் போது மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் பூடான் பிரதமர் அஞ்சலி செலுத்தினார் சிறு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தண்டனை சுட்டமான போக்சோ சுட்டத்தில் மரண தண்டனை உள்ளிட்ட கடும் தண்டனை அளிக்கும் வகையில் திருத்தம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதேபோல காகன்யான் திட்டம் ஹோமியோபதி மருத்துவத்திற்கான தேசிய கமிஷன் கடலோர ஒழுங்குமுறை மண்டலம் உள்ளிட்ட திட்டங்களுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மாநிலங்களவை நாள் முழுமைக்கும் மக்களவை நண்பகல் வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன மாநிலங்களவை கூடிய சற்று நேரத்திலேயே அஇஅதிமுக திமுக தெலங்குதேசம் உறுப்பினா்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து அந்தந்த மாநில பிரச்சினைகளை எழுட்பி கோஷமிட்டனர் அவை நடவடிக்கை தொடர்வதற்கு ஒத்துழைக்கும்பறு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு விஜய்கோயல் வேண்டுகோள் விடுத்தார் காவிரி பிரச்சினை உட்பட உறுப்பினர்கள் எழுப்பும் அனைத்து பிரச்சினைகளையும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று அவர் உறுதியளித்த போதிலும் அவையில் அமைதி திரும்பவில்லை இதையொட்டி அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு நாள் முழுமைக்கும் ஒத்தி வைத்தாா் மக்களவையில் ரஃபேல் விமான பேரத்தை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு விட வேண்டுமென்று வலியுறத்தி காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் அமர்ந்து கோஷம் எழுப்பினர் அஇஅதிமுக உறுப்பினா்கள் காவிரி பிரச்சினையையும் தெலுங்கு தேசம் கட்சியினா் தங்கள் மாநிலத்துக்கு உரிய நிதி வழங்கக் கோரியும் அமளியில் ஈடுபட்டனர் அமளிக்கிடையே கேள்வி நேரத்தை தொடர அவைத்தலைவர் திருமதி கமித்ரா மகாஜன் முயன்றபோதிலும் அது வெற்றிபெறாததால் கூட்டத்தை நண்பகல் வரை ஒத்திவைத்தார்

நேரமில்ல நேரத்தில் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் பி கே பநீமதி டீச்சர் இந்த விவகாரத்தில் ஆளுங்கட்சி அளித்த வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றவில்லை என கூறினார் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பாலின வேறுபாடு நிலவுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இவரது இந்த கருத்துக்கு பிஜூ ஜனதா தளம் மற்றும் தெலுங்கான ராஸ்ட்ரீய சமீதி உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர் ஜம்மு கஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தலை நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் ஆனால் இதுகுறித்து தேர்தல் ஆணையமே முடிவு எடுக்க வேண்டும் எனவும் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீரில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே மத்திய அரசு ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் கூறினார் ஜம்மு கவஷ்மீரில் அரசு அமைக்க சில குழுவினருக்கு ஆதரவாக மத்திய அரசு செயவ்படுவதாக கூறுவதை மறுத்த திரு ராஜ்நாத் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அத்தகைய தவறான நடவடிக்கையில் ஈடுபடாது என்று அவர் உறுதியளித்தார்

மும்பையில் உள்ள யோகா பயிற்சிப்பள்ளி ஒன்றில் நடைபெற்ற சுப்தவ் உத்சவ் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய குடியரசு தலைவர் ஒற்றுமை என்பது யோகாவின் மறுபெயர் என்றும் யோகா உலக நாடுகளிடையே கலாச்சாரத்தை ஒன்றிணைக்க உதவுகிறது என்றும் கூறினார் யோகா பயிற்சிப் பள்ளிகளை நாட்டில் அதிகரிக்க வேண்டும் என தெரிவித்த குடியரசு தலைவர் போகாவை பரவலாக்குவதற்கு யோகா பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களை உருவாக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினார் கியூபா நாட்டின் குடியரசு தலைவர் மற்றும் அவரது மனைவியுடனான கலந்துரையாடலை நினைவுகூர்ந்த குடியரசு தலைவர் அவர்கள் இருவரும் தினமும் யோகா பயிற்சி கெய்வதாக தன்னிடம் தெரிவித்ததாக கூறினார்

இந்நிகழ்ச்சியில் மஹாராஷ்டிரா மாநில ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் முதலமைச்சர் தீரு தேவேந்திர ஃபட்நூவிஸ் மத்திய அமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் மற்றும் யோகா பயிற்சியாளர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசி மற்றும் காசியாபூருக்கு நாளை செல்கிறார்

இந்த மையம் தெற்காசியா மற்றும் சார்க் நாடுகளின் அரிசி ஆராய்ச்சிக்கு மையமாக திகழும் என்று அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு இந்தியாவின் முதல் சர்வதேச மையமான இந்த வளாகம் அரிசி உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் வாரணாசியில் நடைபெற உள்ள ஒரு மாவட்டம் ஒரு பொருள் உற்பத்தி மண்டல மாநாட்டிலும் பிரதமர் திரு நரேந்திர மோட கலந்து கொள்கிறார் காசியாபூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மஹாராஜா சுகல்தேவ் நினைவு அஞ்சல் தலையையும் பிரதமர் வெளியிடுவார் என்று செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது

பொங்கல் பண்டிகையையொட்டி விலையில்வா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னை தலைமைச்செயலகத்தில் தொடங்கிவைத்தார்

சேலைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

பங்களாதேசில் ஞாயிற்றுக் கிழமை அந்நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான பொதுத்தேர்தல் நடைபெற உள்ளது தற்போதைய பிரதமரும் அவாமி தேசிய லீக் கட்சித் தலைவருமான திருமதி ஷேக் ஹசினா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நான்காவது முறையாக பிரதமர் என்ற சாதனையைப் புரிவார் என கருதப்படுகிறது முன்னாள் பிரதமரும் பங்களாதேஷ் தேசியவாதக் கட்சித் தலைவருமான திருமதி கலீதா ஜியா முறைகேடு குற்றச்சாட்டு காரணமாக சிறையில் உள்ளார் தற்போதுள்ள நிலவரப்படி தேசிய ஐக்கிய முன்னணி கட்சிக் கூட்டணியே திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு உள்ள சவாலாக கருதப்படுகிறது பங்களாதேஷில் நடைபெறும் பதினொன்றாவது பொதுத்தேர்தலான இதில் பத்து கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர்

ஜஸ்பிரித் பர்மா மெல்போர்னில் இந்திய விளையாட்டு வீரர் எவரும் செய்யாத சாதனையாக ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தினார்